முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களை நாளை பார்வையிடுகிறார்

வங்ககடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்மேற்கு வங்ககடலில் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலைகொண்டுள்ளது

எடப்பாடி கே பழனிச்சாமி கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களை நாளை பார்வையிடுகிறார் முன்னதாக சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் தலைமையில் கஜா புயல் நிவாரண பணிகள் குறித்த விரிவான ஆலோசனைக்கூட்டம் இன்று நடைபெற்றது

துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு

உதயகுமார் மற்றும் உயர்அதிகாரிகள் உள்ளிட்டோர் இதில் கலந்துகொண்டனர்

எடப்பாடி

மேலும் கஜா புயலில் உயரிழந்தோர் குடும்பங்களுக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்த குடியரசுத்தலைவர் தமிழகத்தின் இந்த துயர நேரத்தில் இந்திய நாட்டு மக்களும் மத்திய அரசும் தோள்கொடுத்து இணைந்து நிற்பதாக குறிப்பிட்டார்

கஜா புயல் காரணமாக அரசு மருத்துவமனைகளில் சாய்ந்த மரங்கள் அப்புறப்படுத்தப்பட்டு ஜெனரேட்டர் மூலம் மின்சாரம் வழங்கப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் பிரசவ சேவைகள் தடையின்றி நடைபெறுவதாக அவர் குறிப்பிட்டார்

தொற்றுநோய் ஏற்படாமல் தடுக்க குடிநீரில் போதுமான அளவு குளோரின் கலந்து வினியோகிக்கப்படுவதை சுகாதார ஆய்வாளர்கள் தொடர்ந்து கண்காணித்து வருவதாக தெரிவித்தார் மழையின்போதும் மழைக்கு பின்பும் கடைபிடிக்கப்பட வேண்டிய சுகாதார ஆலோசனைகள் அடங்கிய துண்டு பிரசுரங்கள் இம்மாவட்டங்களில் வழங்கப்பட்டு வருவதாக அமைச்சர் கூறினார் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் இயல்பு நிலை திரும்பும் வரை தொற்றுநோய் தடுப்பு நடவடிக்கை பணிகள் தொடர்ந்து நடைபெறும் என்றும் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார்

விஜயபாஸ்கர் திரு

விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் சந்தித்து மீட்பு பணிகளை விரைந்து முடிக்க கேட்டுக்கொண்டனர் மின்இணைப்பிற்காக அவர்கள் மேற்கொள்ளும் துரித பணிகளையும் அமைச்சர்கள் பாராட்டினார்கள் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட விராலிமலை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மீட்பு மற்றும் குடிநீர் வசதிகள் குறித்தும் அமைச்சர் டாக்டர்

விஜயபாஸ்கர் ஆய்வு மேற்கொண்டார்

தங்கமணி தெரிவித்துள்ளார்

அனைத்து அரசு மருத்துவமனைகளுக்கும் முன்னுரிமை அடிப்படையில் மின் இணைப்பு வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார் மீட்பு பணிகள் குறித்து தெரிவித்த மாநில அமைச்சர் உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு

நாகையில் மூன்றரை லட்சம் உணவுப்பொட்டலங்கள் வழங்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் கூறினார் பாதிக்கப்பட்டவர்களுக்கான அடிப்படை தேவைகளை அரசு துரிதகதியில் மேற்கொள்ளும் போதிலும் அவர்களை சென்றடைவதில் தாமதம் ஏற்படுவதாக கூறினார் பாதிப்பு குறித்த கணக்கெடுப்பு பணிகளின்போது யாரும் எதுவும் விடுபடாமல் முழுமையாக மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார் மீட்பு பணிகள் தொடர்பான நிலவரங்கள் முதலமைச்சரிடம் உடனுக்குடன் தெரிவிக்கப்பட்டு வருவதாக கூறிய அவர் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் முழுமையான நிவாரணம் முழுமையாக வழங்கப்படும் என்றார் இந்நிலையில் நாகையில் முகாமிட்டு மீட்பு பணிகளை பார்வையிட்டு வரும் புயல் மீட்பு சிறப்பு அலுவலர் திரு

தென்னை நீண்ட கால பயிர் என்பதால் ஆலோசனைக்கு பின்னர் நிவாரணம் வழங்கப்படும் என்றார் தற்போது பொதுமக்கள் பயன்படுத்தும் ஜெனரேட்டருக்கான ரசீதை பஞ்சாயத்துக்களில் செலுத்தினால் அதற்கான ரொக்கத்தொகை பஞ்சாயத்து மூலம் வழங்கப்படும் என்று குறிப்பிட்டார் பின்னர் அமைச்சர்கள் திரு

துரைக்கண்ணு திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் திரு கடம்பூர் ராஜ் உள்ளிட்டோர் தஞ்சையில் கஜா புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவிகளை கஜா புயல் திருச்சி அமைச்சர் இதனிடையே திருச்சி வயலூரில் கஜா புயல் மழையால் சேதமடைந்த வாழை சாகுபடியை மாநில பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திருமதி

வளர்மதி இன்று நேரில் பார்வையிட்டு சேதம் குறித்த கணக்கெடுப்பு பணிகளை முடுக்கிவிட்டார் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

ராஜாமணி உள்ளிட்டோர் உடனிருந்தனர்

க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்

இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மைய கூடுதல் தலைமை இயக்குனர் திரு பாலச்சந்திரன்

சோனியா காந்தி காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி முன்னாள் குடியரசுத் துணை தலைவர் திரு ஹமீத் அன்சாரி முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன்சிங் உள்ளிட்டோர் மலர்தூவி இன்று மரியாதை செலுத்தினர்

இத்தினத்தையொட்டி பிரதமர் ட்விட்டரில் விடுத்துள்ள செய்தியில் மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்திக்கு தாம் மரியாதை செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார்

ஸ்வச் பாரத் குறித்த கனவை நனவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார்

பின்னர் கைசிக புராணம் வாசிக்கப்படும் நாளை அதிகாலை கற்பூர படியேற்ற சேவையும் நடைபெறுகிறது